நாடு வளம் பெற வலுவான அரசின் தேவையை பிரதமர் திரு

காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறிய அவர் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற காங்கிரஸ் தவறி விட்டதாக குற்றம் சாட்டினார் முன்னதாக தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் அளித்த சிறப்பு பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்திய அரசின் நிர்வாக நெறிமுறைகளை மாற்றியமைத்து செயல்பட்டதாக கூறினார் இளைஞர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக எடுத்துரைத்த அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தின்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருமளவு இருந்ததாக சுட்டிக்காட்டினார்

நரேந்திரமோடி வரும் செவ்வாய்க்கிழமை கோவை கொடிசியா வளாகத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார்

ஏழை எளிய மக்களுக்கான குறைந்தபட்ச வருவாய் திட்டம் வருமான வரி உயர்த்தப்படாமலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர் அனைத்து தரப்பினருடனும் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர்தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதாகவும் கூறினார்

எடப்பாடி

விருதுநகரில் இன்று பிரச்சாரக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இப்பகுதியில் தொழில் வளர்ச்சி பெறவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் சிப்காட் தொழில்பேட்டைகளை அரசு ஏற்படுத்தி தந்திருப்பதாக குறிப்பிட்டார் பட்டாசு தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் வீடு இல்லாத ஏழை எளியோருக்கு இலவசமாக கான்கிரீட் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

க ஸ்டாலின் கரூரில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகையில் கரூரில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய கொசு வலைகளை மத்திய மாநில அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கரூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்படும் குடகலாறு திட்டம் மேம்படுத்தப்படும் ஏழை நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி வழங்கும் தேர்தல் பிணைய பத்திரங்கள் முறைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுப்பு தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இதுகுறித்து முறையான விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது

மனோஜ்குமார் பந்தோகி முன்னிலையில் இன்று தாக்கல் செய்தனர்

இம்மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமில் விசாரிக்கப்பட்டு நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் மீனவர்களை பிடிக்க முற்பட்டபோது கடலுக்குள் குதித்து தத்தளித்த ஒருவரை பத்திரமாக மீட்கப்பட்டு அவர் கடற்படை முகாமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார் ஆதார் வங்கி கணக்குகள் தொடங்குவதற்கும் சிம் கார்டுகள் பெறுவதற்கும் ஆதார் அட்டை செல்லுபடியாகும் என்ற அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்து விட்டது இதுதொடர்பாக உயர்நீதிமன்றத்தில்தான் மனுதாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி எஸ்

போப்டே தலைமையிலான அமர்வு மனுதாரர்களை அறிவுறுத்தியுள்ளது

கடல் சார் துறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

சி துறைமுகத்தை பொதுமக்கள் இன்று காலை முதல் மாலை வரை இலவசமாக பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்விற்கான கால அவகாசம் முடிவடையும் இறுதிநாளான இன்று தேர்வு வாரியத்தின் இணையதளம் முடங்கியதையடுத்து விண்ணப்பிக்கும் தேதியை நீட்டிக்க தேர்வர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை

உலக சுகாதார தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற புதுதில்லியில் கருத்தரங்கில் பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இம்மையங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார்